தமிழக சட்டமன்றத்தில் லோக்பால் மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது

ஒரே நாடு ஒரே தேர்தல் உத்தேசத்தை புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசும்

டெல்லி அருகே உத்தரப்பிரதேஷ் மாநிலம் நொய்டா வில் சாம்சங் நிறுவனம் சார்பில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய செல்போன் உற்பத்தித் தொழிற்சாலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி தென்கொரிய அதிபர் திரு ழன் தே இன் னுடன் இணைந்து இன்று மாலை தொடக்கி வைத்தார் இந்தியா வை உலகின் முக்கிய உற்பத்தி கேந்திரமாக மாற்றுவதற்கான அரசின் முயற்சிகளில் இத்திட்டம் மிக முக்கியமானது என்றும் இந்தியா விற்கும் தென் கொரியா விற்கும் இடையிலான உறவுகளில் ஆழமான தாக்கங்களை இத்திட்டம் ஏற்படுத்தும் என்றும் விழாவில் பேசுகையில் அவர் கூறிஞர் இந்தியா வின் எந்த ஒரு நடுத்தரக் குடும்பத்திலும் ஏதாவது ஒரு கொரிய உற்பத்திப் பொருளையாவது காண முடிவதை தொழில் அதிபர்கள் எப்போதும் தம்மிடம் குட்டிக்காட்டி வந்திருப்பதாகவும் சாம்சங் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவு ஏற்கனவே இந்தியா வில் செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது உற்பத்தி பிரிவு தொடக்கப்பட்டிருப்பது பெருமைக்குரியது என்றும் திருநரேந்திர மோடி குறிப்பிட்டார்

முன்னதாக பிரதமர் மோடி தென்கொரிய அதிபர் திருமூன் தே இன் ஆகியோர் புதுடில்லி காந்தி நினைவகத்திற்கும் சென்று மரியாதை செலுத்தினர் நாட்டில் புள்ளியியல் கட்டமைப்பை எல்லா வகையிலும் மேம்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் திரு

கொள்கை உருவாக்கும் பணிகளில் புள்ளிவிவரங்களுக்கு முக்கியப் பங்கு இருப்பதை அவர் சுட்டிக்காட்டி சரியான புள்ளிவிவரங்களின் அடிப்படையிலேயே சரியான கொள்கைகளை உருவாக்கி நல்லாட்சி வழங்கமுடியும் என்றுர்

இதனுல் இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் வேகமாக வளர்ச்சி அடைந்து உலகத் தரத்திற்கு உயர ஏதுவாகும் என்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருபிரகாஷ் ஜவ்டேகர் இன்று ட்விட்டர் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் செவ்வியல் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் பிட்ஸ் பிலானி மணிபால் உயர்கல்விக் கழகம் ஆகியனவும் அடங்கும்

தமிழக சட்டமன்றத்தில் லோக்பால் மசோதா இன்று நிறைவேற்றப் பட்டது நிர்வாக சீர்திருத்தத் துறை அமைச்சர் திருஜெயக்குமார் அவையில் கொண்டுவந்த இந்த மசோதாவை திமுக மற்றும் தோழமைக் கட்சிகளின் வெளிநடப்பிற்குப் பின்னர் உறுப்பினர்கள் குரல் ஒட்டு மூலம் ஏகமனதாக நிறைவேற்றினர் ஊழலுக்கு எதிரான இந்த மசோதாவில் ஊழலை இறம்பட்ட முறையில் தடுப்பதற்கான விதிமுறைகள் இல்லை என்று வெளிநடப்பிற்கு முன்பாக திமுக மற்றும் தோழமைக் கட்சிகள் அவையில் குற்றம் சாட்டின மசோதாவை நிறைவேற்றும் முன்பாக தெரிவுக்குழுவின் ஆய்விற்கு அனுப்பவேண்டுமென எதிர்கட்சித் தலைவர் திருமுகஸ்டாவின் வலியுறுத்திய போதிலும் இக்கோரிக்கை ஏற்கப்படவில்லை

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

முத்ரா உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் கிராமப்புற ஏழைகளுக்கு கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும்

ருபாய் தொகுதி மேம்பாட்டு நீதி முழுமையாக வழங்கப்படும் என்றும் கூறிஞர் புதுவை அரசின் பட்ஜெட் கடினமான தழ்நிலைகளுக்கு இடையில் தாக்கல் செய்யப்பட்ட போதிலும் எந்த ஒரு துறைக்கான நிதியும் வேறு தேவைகளுக்கு திருப்பிவிடப் படவில்லை என்று திருநாராயணசாமி குறிப்பிட்டார்

இலவச அரசித் இட்டத்திற்குத் தேவையான நெல்லை உள்ளூர் விவசாயிகளிடம் இருந்தே கொள்முதல் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை அரசு ஆராயும் என்றும் அவர் கூறிஞர் புதுவையில் முன்பு இருந்தது போல் அன்றி தற்போது அரசின் கோப்புக்கள் பல்வேறு கேள்விகளுடன் திருப்பி அனுப்பப்படும் நிலை இருப்பதை சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அறிவார்கள் என்றும் திரு நாராயணசாமி குறிப்பிட்டார் முன்னதாக பட்ஜெட் மீதான பொதுவிவாதங்களில் எதிர்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி பேசுகையில் புதுவையில் துணைநிலை ஆளுனரை காரணம் காட்டி வளர்ச்சிக்கு தடை போடப்படுவதாகக் குற்றம் சாட்டினுர் இந்நிலையைத் தவிர்க்கவே முந்தைய என்ஆர் காங்கிரஸ் அரசு புதுவைக்கு மாநில அந்தஸ்து கோரியதாகவும் சிறப்பு மாநில அந்தஸ்து கிடைக்காது என்றும் கூறிஞர் கேஜ்ரிவால் வழக்கில் உச்ச நீதமன்றம் வெளியிட்டுள்ள கிர்ப்பை வரவேற்கிறீர்களா என்று பேரவைத் தலைவர் வினவிய போது புதுவைக்கு கூடுதல் அதிகாரம் தேவை என்ற அடிப்படையில் தீர்ப்பை தாம் வரவேற்கின்ற போதிலும் புதுவைக்கு இந்த திர்ப்பு பொருந்துமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளத் தேவை இருப்பதாக திருரங்கசாமி பதில் அளித்தார் நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்தும் உத்தேசத்தை புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரகம் கட்சியும் எதிர்ப்பதாக முதலமைச்சர் திருவி நாராயணசாமி இன்று சட்டமன்றத்தில் தெரிவித்தார் இந்த உத்தேசம் சாத்தியமானது அல்ல என்று தெளிவுபடுத்தி சட்டக் கமிஷனுக்கு தாங்கள் ஏற்கனவே கடிதம் எழுதிவிட்டதாக அவர் இன்று பூத்ய நேரத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் திருஅன்கழகன் கொண்டுவந்த சிறப்புக் குறிப்புக்கு பதில் அளிக்கையில் கூறினர்

ஒரே நாடு ஒரே தேர்தல் உத்தேசத்தை ஆட்சேபித்து புதுவை அரக சட்டமன்றத்தில் திர்மானம் கொண்டுவந்தால் அஇஅதிமுக அதை ஆதரிக்கும் என்று திருஅன்பழகன் கூறினர் உறுப்பினரின் மற்றெரு சிறப்புக் குறிப்பிற்கு முதலமைச்சர் பதில் அளிக்கையில் ஆண்டுக்கு இருமுறை நீட் தேர்வு நடத்தும் உத்தேசத்தையும் புதுவை அரசு எதிர்ப்பதாகத் தெரிவித்தார் ஆன்லைன் மூலம் நீட் தேர்வு எழுத கிராமப்புற மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு நாராயணசாமி வலியுறுத்தினுர் புதுவையில் சொத்துவரி உயர்த்தப்பட்டது குறித்தும் குப்பை அகற்ற வரி விதிக்கப்பட்டது குறித்தும் இன்று சட்டமன்றத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது

பல ஆண்டுகளாக வரியை உயர்த்தாமல் விட்டது யாருடைய தவறு என்று வினவிய திருஅன்பழகன் நாட்டில் வேறெங்கும் குப்பை அகற்றும் பணிகளுக்கு வரி விதிக்கப்படுவதில்லை என்றுர் குப்பை அகற்றும் பணிகளுக்கான வரியை ரத்து செய்ய ஏற்கனவே அமைச்சர் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப் படவில்லை என்று திமுக உறுப்பினர் திருஆர் சிவா குற்றம் சாட்டினுர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருலட்சுமிநாராயணன் திருஅனந்தராமன் உள்ளிட்ட உறுப்பினர்களும் வரியைக் குறைக்க வேண்டுமென வலியுறுத்தினர்

நாராயண சாமி குறிப்பிட்டார் வரி இல்லாத பட்ஜெட் தாக்கல் செய்திருப்பதாக முதலமைச்சர் சொல்லிக் கொள்ளக் கூடாது என்று திமுக உறுப்பினர் திருஆர்

பின்னர் சபாநாயகர் திருவைத்திவிங்கம் அவையில் அமைதி ஏற்படுத்தி அடுத்த கேள்வியை எடுத்துக்கொண்டார் புதுவையில் ஆளும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருஎம்

ஆர் பாலன் இன்று சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார் புதுவையில் படகுத்துறை அமைக்க தனியாருக்கு அனுமதி அளிக்கப்பட்டதில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதாக பூத்ய நேரத்தில் அவர் குற்றம் சாட்டிய போது கற்றுலாத் துறையின் வளர்ச்சிக்கு தனியார் பங்கேற்பு அவசியம் என்றும் படகுத்துறை அமைக்க சுற்றுலா துறை மூலம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு ஆதரவு கடிதம் வழங்கப் பட்டுள்ளதே தவிர அனுமதி அளிக்கப் படவில்லை என்றும் முதலமைச்சர் திரு

முதலமைச்சரின் பதில் திருப்திகரமாக இல்லை என்று கூறியும் விசாரணைக்கு உத்தரவிட அரசு தவறிவிட்டதாகக் குற்றம் சாட்டியும் திருஎம்

ஆர் பாலன் வெளிநடப்பு செய்தார் ஆளும் கட்சி உறுப்பினர் ஒருவர் வெளிநடப்பு செய்தது அரசுக்கே வெட்கக்கேடு என்று அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சியின் தலைவர் திருஅன்பழகன் கூறிஞர் படகுத்துறை அமைக்கப்பட உள்ள தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருஅனந்தராமன் பிரச்சனை குறித்து பேசகையில் முன்னோடித் திட்டமாக மட்டுமே படகுத்துறை அமைக்கப்படுவதாகவும் அரசுக்கு திருப்தி இல்லாவிட்டால் அனுமதியை விலக்கிக்கொள்ள முடியும் என்றும் கூறிஞர் அரசும் தனியார் துறையும் இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் திருலட்சுமிநாராயணன் கூறிஞர்